அதிகரித்துள்ளது

குறைந்துள்ளது

இத்திருத்த மசோதா குறித்த விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இந்த சுட்டம் தீவிரவாதத்தை அறவே அகற்றும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் ஒருபோதும் இச்சுட்டம் தவறாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் உறுதியளித்தார் தீவிரவாதம் தொடர்பாக வழக்கு விசாரணையின்போது குற்றம் சாட்டப்பட்டவரின் மதம் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பு கருத்தில் கொள்வதில்லை என்று அவர் கூறினார் இந்த மசோதாவின் மூலம் புலனாய்வு அமைப்புகள் வழக்கு விசாரணையை விரைவாக மேற்கொள்ளும் வகையில் கூடுதல் அதிகாரம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

பொடா சுட்டத்தில் விடுபட்ட அம்சங்கள் இம்மசோதாவில் இடம் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னதாக இம்மசோதாவை உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன்ரெட்டி மக்களவையில் தாக்கல் செய்தார் இம்மசோதா குறித்து பேசிய காங்கிரசின் திரு மணிஷ் திவாரி புலனாய்வு அமைப்பிற்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவதள் மூலம் அவற்றை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார் குற்றம் சாட்டப்பட்டவரின் உரிமையை பாதுகாக்கும் வகையில் வழக்கு விசாரணை மற்றும் குற்றச்சாட்டுக்கள் தனித்தனியாக கையாளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மக்களுக்கு அரசியலமைப்புச் சுட்டம் வழங்கிய அடிப்படை உரிமைகள் பாதிக்கதாக வண்ணம் சட்டத் திருத்தம் அமைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

ஒருவார காலத்திற்குப்பின் அம்மாநில சட்டப் பேரவைக் கூட்டத் தொடர் இன்று தொடங்கியது முன்னதாக சுட்டப் பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூடி இதற்கான முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார் நம்பிக்கைக்கோரும் தீர்மானத்தைத் தவிர வேறு எந்த அவை நடவடிக்கைகளும் அன்றைய தினம் நடைபெறாது என்று அவர் கூறினார் முன்னதாக பெங்களுருவில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் அம்மாநில காங்கிரஸ் சுட்டப் பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நம்பிக்கைக்கோரும் தீர்மாளத்தின்மீது அதிருப்தி சட்டப் பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புதுதில்லியில் உள்ள நேரு நினைவு அருங்காட்சியகத்தை முன்னாள் பிரதமர்களின் நினைவு சின்னமாக மாற்றும் திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு மத்திய கலாச்சார மற்றம் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் புதுதில்லியில் உள்ள தீன் மூர்த்தி வளாகத்தில் புதிய அருங்காட்சியகம் அமைப்பதற்கான திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த புதிய அருங்காட்சியகம் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் திறக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நாட்டின் ஜனநாயக வலிமை மற்றும் மாண்புகளை விரிவாக எடுத்துக்கூறும் வகையில் இந்த அருங்காட்சியகம் அதன் அமைக்கப்படும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்

இடிபாடுகளில் சிக்கியிருந்த உடல்கள் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அமைதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே விபத்து நடந்த இடத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் விபத்து குறித்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் விசாரணை அறிக்கை கிடைத்தபின் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் திரு நவ்ஜோத் சித்து தனது ராஜினாமா கடிதத்தை பஞ்சாப் முதலமைச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங்கிற்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தனது ராஜினாமா கடிதம் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சென்றடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனை உறுதிப்பபடுத்திய அம்மாநில முதலமைச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங் தாம் புதுதில்லியில் இருந்து திரும்பியபின் இதுகுறித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் சித்துவுடன் தமக்கு எவ்வித கருத்து வேறுபாடு இல்லை என்றும் கடந்த மாதம் ஆறாம் தேதி அமைச்சரவை இலாக்காக்கள் மாற்றியமைக்கப்பட்டபின் அவர் தனது அமைச்சக பொறுப்புகளை ஏற்காமல் இருந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்தியில் அம்மாநில ஆளுநராக இருந்த திரு ஆச்சாரியா தேவ்ரத் குஜராத் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டதை அடுத்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இவரை நியமனம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர்கள் தமது பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் தினத்தில் இருந்து இந்த நியமனம் அமலுக்கு வரும் அசாமில் கனமழை காரணமாக பிரம்மபுத்ரா உள்ளிட்ட பல்வேறு நதிகளில் வெள்ளப் பெருக்கு அதிகாரித்து வருகிறது

பார்பேட்டா மாரிகோன் மற்றும் துப்ரி ஆகிய மாவட்டங்கள் வெள்ளப் பெருக்கினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர் மிசோரமில் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர்

மேகாலயாவில் கடந்த ஏழு நாட்களாக மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இரண்டு ஆறுகளில் வெள்ளப் பெருக்கு அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக அம்மாநிலத்தில் ஒரு வட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பீகாரில் கனமழை காரணமாக பத்து மாவட்டங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன பாக்மதி தண்டக் மகானந்தா மற்றும் கம்லா ஆகிய நதிகளில் அபாய அளவைத் தாண்டி வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது

அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் இரண்டாவது நாளாக இன்றும் வெள்ளம் பாதித்த பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அராரியா கிஷன்கஞ்ச் புர்ணியா கத்திகார் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் வெள்ள நிலைமை குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் புர்ணியாவில் உள்ள கனாப்பூர் விமான நிலையத்தில் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்குளுக்கு தேவையாள அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதனிடையே வெள்ளப் பெருக்கு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்திற்கு தேவையாள அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார் அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவாவை தொவைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்டு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகள் குறித்து கேட்டறிந்தார் மொத்த விற்பனைக்கான பணவீக்க விகிதம் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது காய்கறிகள் எரிபொருள் மற்றும் எரிசக்தி பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் தொடர்ந்து இரண்டு மாதமாக பணவீக்கம் குறைந்துள்ளது குறிப்படத்தக்கது மொத்த விற்பனை விலைக்கான குறியீட்டின் அடிப்படையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஐந்து புள்ளி ஆறு எட்டு சதவீதமாக இருந்த பணவீக்க விகிதம் தற்போது குறைந்துள்ளது

பலரை காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

வெள்ளப் பெருக்கு காரணமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலரை காணவில்லை என்றும் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் லாஸ்வா பகுதியில் உள்ள முக்கிய சந்தை மற்றும் இரண்டு மசூதிகள் முற்றிலும் இடிந்து விட்டதாக திரு குரேஷி கூறினார்